நரேந்திரமோடி மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார்

இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மும்பையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் இந்திய இளைஞர்கள் புதிய இந்தியாவை மட்டுமல்லாமல் புதிய உலகையே உருவாக்கும் திறன் படைத்தவர்கள் என பிரதமர் திரு

மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற அவரது கொள்கையை பின்பற்றி ஏழைகளின் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் இளைஞா்களின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையின் மூலம் நாட்டின் வளர்ச்சி சாத்தியமாகும் எனக்கூறிய அவர் தூய்மை இந்தியா இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு முயற்சிகள் வெற்றி பெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதம்ா கேட்டுக்கொண்டார் விவேகானந்தரின் மறுமலர்ச்சி இந்தியாவை உருவாக்கும் தருணம் வந்து விட்டதாக கூறிய அவர் இளைஞர்கள் தங்களது கனவு மற்றும் லட்சியங்களை நாட்டின் வளர்ச்சியுடன் இணைத்து செயலாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் குடியுரிமை திருத்த சட்டம் யாருக்கும் எதிரானது அல்ல என்று கூறிய பிரதமர் இதன்மூலம் யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்பட மாட்டாது என்றும் அதேநேரத்தில் அனைவருக்கும் குடியுரிமை வழங்குவதற்காகவே குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார்

பிரதமர் துறைமுகம் சாகர் மாலா திட்டத்தின் மூலம் இந்தியாவின் கிழக்கு பகுதி மற்றும் அண்டை நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மையங்கள் இணைப்பு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு

இந்நிகழ்ச்சியில் கொல்கத்தா துறைமுகம் இனி ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகம் என அழைக்கப்படும் என்றார்

தூத்துக்குடி விவேகானந்தா் சதுக்கத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழிசை இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு உலக அளவில் சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த ஏற்றுமதியாளர் தொழில் முனைவோர் துறைமுக சேவையாளர் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கிப் பேசிய அவா் முக்கிய தலைவா்கள் மற்றும் ராணுவ வீரா்களை பாதுகாக்கும் குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதை சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் மூலம் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தொழில் முனைவோராக முன்னேறி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார்

மறைவு ஓமன் நாட்டின் முன்னாள் அதிபர் குவாபூஸ் பின் அல்செய்டு மறைவிந்கு நாளை ஒரு நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது தேசியக்கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் நாளை நடைபெற இருந்த அரசு விழாக்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வாக்காளர் முகாம் வாக்காளர் சிறப்பு ச சுருக்க திருத்த முகாம் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது

இம்முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் பரிசீலனைக்குப் பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

மதிவாணன் தலைமையில் இம்முகாம் தொடர்பான ஆய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது இதனைத் தொடா்ந்து பெண்ணாகரம் வட்டத்திற்குட்பட்ட போடுா் சறுக்கல்பாறை இருளர் காலனி ஆகிய பகுதிகளில் நடைபெறும் சிறப்பு முகாமையும் அவர் ஆய்வு செய்தார் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் சாலை விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

இது குறித்து சிறைத்துறை துணைத்தலைவர் திரு

தேர்வு தமிழ்நாடு சீருடைப் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத்தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை தர்மபுரி தேர்வு மையங்களை சேலம் சரக காவல் துறை துணை தலைவர் திரு பிரதீப் குமார் ஆய்வு செய்தார்

சிறந்த வீரருக்கான பாலி உம்ரிக்கர் விருது வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ராவிற்கும் மகளிர் பிரிவில் பூணம் யாதவ்விற்கும் சி

மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிக்கான மகளிர் அணி இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது